புதுதில்லியில் நடைபெற்றது மூத்த பிஜேபி தலைவருக்கு கட்சி வேறுபாடின்றி பல்வேறு தலைவர்களும் இறுதி மரியாதை செலுத்தினர்

பங்களாதேஷூம் மாலத்தீவும் தெரிவித்துள்ளன

எச்சரித்துள்ளது

புள்ளி நான்கு சதவீதமாக குறைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் இறுதிச்சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் புதுதில்லியில் இன்று நடைபெற்றன குடியரகத் துணை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வாளி மத்திய அமைச்சர்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக குஷ்மா ஸ்வராஜின் உடல் பொது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்தது கட்சிப் பாகுபாடு இன்றி தலைவர்கள் பலரும் பொது மக்களும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரசார் பாரதி தலைவர் திரு சூர்யபிரகாஷ் மறைந்த தலைவரின் இல்லத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் சுஷ்மா ஸ்வராஜின் மறைவு நாட்டின் அரசியலில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார் சுஷ்மா ஸ்வராஜ் உடல் ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்பட்டு இறுதிச் சுடங்குகள் நடைபெற்றன பல்வேறு வெளிநாட்டுத் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று காலை மாநிலங்களவையில் சுஷ்மா ஸ்வராஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

இதற்கான உத்தரவு மத்திய அரசிதழில் இன்று வெளியிடப்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து குடியரகத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது

வேலை வாய்ப்புகள் குறைந்ததாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் அண்டை மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்வதம் அன்றாட நிகழ்வாக அமைந்து விட்டது கல்வி தகவல் ஆகிய உரிமைகளை பெறுவதற்கும் மத்திய அரசின் சுட்டங்களை செயல்படுத்துவதற்கும் இந்த அரசியல் சட்டப் பிரிவு தடையாக அமைந்து விட்டது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்படுவதால் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது தேசிய நீரோட்டத்தில் முழுமையாக ஜம்மு காஷ்மீர் இணைக்கப்படுவதால் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது சிறப்பு அந்தஸ்த்து நீக்கப்படுவதால் மாநிலத்தில் வெளியிலிருந்து முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருகி தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகி அங்குள்ள மக்கள் வேறு மாநிலங்களுக்கு இடம் பெயர்வது கணிசமாக குறையும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று தெரிவித்துள்ளன மாலத்தீவு அரசு இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் தேவைக்காக தனது சட்டத்தை மாற்றியமைத்துக் கொள்ள இந்தியாவிற்கு முழு உரிமையும் உள்ளதாகவும் உள்நாட்டு விவகாரத்தில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளது டாக்காவில் இன்று பங்களாதேஷின் அமைச்சர் திரு ஒபைதில் காதிர் நிகழ்ச்சியொன்றில் பேசுகையில் அண்டை நாட்டின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து தாங்கள் கருத்து எதையும் தெரிவிக்க இயலாது என்றார் மாநிலங்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றதாகவும் அவர் கூறினார்

விவசாயிகளின் வருமானத்தை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர்திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனைபொட்டி இன்று சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் இத்தகைய பேரணி நடைபெற்றது இந்நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானார்ஜி கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்தார் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது நடைபெற்று வரும் முதலாம் ஆண்டு நினைவு பொதுக்கூட்டத்திலும் செல்வி மம்தா பானார்ஜி பங்கேற்றுள்ளார்

வங்கிகள் ரிசர்வ் வங்கியில் இருப்பு வைக்கும் தொகைக்கு அளிக்கும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் ஐந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது

காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் அத்திவரதர் வைபத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு சிறப்பு ஊக்கத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சென்னையில் இந்த தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் வசதி குறித்து அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார்

கூடுதல் துப்புறவு பணியாளர்களை பணியமர்த்த வேண்டும் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வங்கக் கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தெள் மேற்கு பருவ மழை வலுவடையுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

திருவள்ளர் மாவட்டம் பனப்பாக்கம் ஏரியில் குடிமராமத்துப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விவசாயிகளின் பங்களிப்புடன் குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மழை நீரை வீணாக்காமல் சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார் இந்தியா வெஸ்ட் இன்டீஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்குகிறது